மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

கோவிட் தொற்றை முழுமையாக ஒழிக்க அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் ஆயிரம் ரூபாய் வழங்கும் பணி இன்று தொடங்கியது

இந்த பயணம் இருநாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு மற்றும் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்று திரு

ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் யூனியன் தொடுத்த இரண்டாம் உலக போரின்போது ரஷ்ய வீரர்களுடன் இந்திய வீரர்களும் பங்கேற்று அளப்பரிய வீர தீர செயல்களை புரிந்து இன்னுயிர் ஈந்த தியாகத்தை கவுரவிக்கும் வகையில் இந்தியா இந்த வெற்றிப்பேரணியில் பங்கேற்கிறது

கிழக்கு லடாக் பிரிவில் சீனாவின் சுஷல் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுகின்றன

துப்பாக்கி சூடு ஜம்மு காஷ்மீர் பகுதியின் ரஜவுரி மாவட்டத்தின் எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இந்திய ராணுவ வீரர் இன்று உயிரிழந்தார்

சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் தேவேந்திர ஆனந்த் கூறியிருக்கிறார் முன்னதாக இன்று காலை ஒரு மணிக்கு தொடங்கிய இந்த துப்பாக்கி சூட்டையடுத்து எல்லை பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் இருப்பினும் பாகிஸ்தான் தரப்பில் உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல்கள் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார் மிசோரம் மத்திய அ அரசு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மிசோரம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இந்நிலநடுக்கத்தால் சம்பாய் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வீடுகள் கட்டிடங்கள் சேதமடைந்ததோடு சாலைகளிலும் பிளவுகள் ஏற்பட்டன

இதனிடையே உள்துறை அமைச்சர் திரு

முன்னதாக ரத யாத்திரையை அனுமதிக்குமாறு மத்திய அரசு நீதிபதி அருண்மிஸ்ரா தலைமையிலான அமர்விடம் கேட்டுக்கொண்டதோடு கோவிட் தொற்று எதிரொலியால் பொதுமக்கள் பங்களிப்பின்றி இதை நடத்த ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் கோரியது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் இந்த கலாச்சார நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

உதயகுமார் சென்னை திருவிக நகரில் மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் களப்பணியாளர்களுக்கு வெப்பம் கண்டறியும் கருவிகளை இன்று வழங்கினார்

கொரோனா தொற்றை அறவே ஒழிக்க பல்வேறு பன்முக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் அரசின் விழிப்புணர்வின் நடவடிக்கைகளை பொதுமக்கள் கடைபிடித்து பூஜ்ஜியம் சதவீத நிலையை அடைய ஒத்துழைக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து அமைச்சர் திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி அலுவலர்களுடன் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முக கவசம் கபசுர குடிநீர் சித்த கூட்டு மருந்து போன்றவற்றை வழங்க அவர் அறிவுறுத்தினார்

தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வர குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீடுகளுக்கு ஒரு தன்னார்வலரை நியமித்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார்

கோவிட் மாவட்டம் நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள மகேந்திரகிரி மத்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவில் பணியாற்றி வரும் நபர் ஒருவருக்கு கொரோனா நோய்த்தொற்று பாதிப்பு ஏற்பட்டதையடுத்து இம்மையம் இன்று ஒருநாள் மட்டும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

கோவிட் மதுரை மதுரையில் உள்ள அண்ணா நகர் உழவர் சந்தையில் கோவிட் அச்சுறுத்தலையடுத்து உடல்வெப்ப பரிசோதனைக்குப் பின்னரே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர்

மாநகரில் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் வங்கி ஏடிஎம் மையங்கள் அனைத்திலும் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

தொடர்பானவர்களுக்கு நீதிமன்றத்திற்கு செல்ல வழக்கு அனுமதி வழங்கப்படவில்லை

ராமன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இத்திட்ட பணிகள் குறித்து எமது செய்தியாளர்